தொடங்குகிறார்

குழுமத்தின் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது

எதிர்கொள்கிறது மற்றொரு போட்டியில் ஆப்காளிஸ்தான் நியூசிவாந்து அணிகள் மோதுகின்றன இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாலத்தீவுகள் மற்றும் இலங்கைக்கான இரண்டு நாள் அரசுமுறை பயணத்தை இன்று தொடங்குகிறார் இன்று மாலத்தீவு செல்லும் அவர் அந்நாட்டின் அதிபர் திரு இப்ராஹிம் முகமது சோலிஹ் மற்றும் மூத்த தலைவர்களுடன் பேச்சு வார்த்தை நடத்துகிறார் மாலத்தீவு நாடாளுமன்றமான மஜ்ஜீலீசிலும் அவர் உரையாற்றவுள்ளார் பிரதமரின் இந்த பயனத்தின்போது இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாலத்தீவு பயணத்தை முடித்துக்கொண்டு நாளை பிரதமர் திரு நரேந்திரமோடி இலங்கை தலைநகர் கொழும்புக்கு செல்லவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வாய்ஸ் பைட் இந்தியப் பிரதமராக திரு நரேந்திர மோடி இரண்டாவது முறையாக பதவிபேற்ற பிறகு அவர் மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டுப் பயணம் இதுவாகும் தமது முதல் பயணத்தில் மாலத்தீவு மற்றும் இலங்கைக்கு செல்வதன்மூலம் அவர் அண்டை நாடுகளுக்கு முதலிடம் என்ற இந்தியாவின் அயல்நாட்டு கொள்கை தொடர்கிறது என்ற செய்தியை உணர்த்துகிறார் அத்தடன் இம்மண்டலத்தில் அனைவருக்கும் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் உறுதி செய்தல் என்ற பொருளில் அமைந்த சாஹர் என்ற கோட்பாட்டினையும் அவரது பயணம் உறுதி செய்கிறது பிரதமர் திரு

மாலத்தீவில் இந்திய உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள ரோடார் கண்காணிப்பு அமைப்பினையும் அந்நாட்டு ராணுவ பயிற்சி நிலையத்தையும் அதிபர் இப்ரஹிம் சோலிக்குடன் இணைந்து தொடங்கி வைக்கிறார்

பிரதமர் நாளை மாலை கொழும்பு செல்வதன் மூவம் ஈஸ்டர் நாள் தாக்குதலுக்குப் பின்னர் அங்கு செல்லும் சர்வதேச தலைவர் என்றவகையில் அந்நாட்டின் துபரத்தில் இந்தியா என்றும் துணைநிற்கும் என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறார் அவர் அங்கு அதிபர் மைத்ரிபால சிறிசேனா பிரதமர் ரனில் விக்ரமசிங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் திரு சம்பந்தன் ஆகியோருடன் உரையாடுகிறார் தில்லியிலிருந்து ஜெய்சிங் பிரதம் திரு நரேந்திரமோடி கேரளாவில் குருவாயூர் ஆலயத்திற்கு இன்று சென்று வழிபாடு நடத்துகிறார் இதற்காக அவர் புதுதில்லியில் இருந்து நேற்றிரவு புறப்பட்டு கொச்சி சென்றார் கொச்சியில் இரவு தங்கிய அவர் இன்று காலை குருவாயூர் கோவிலில் திசனம் செய்கிறார் பின்னர் குருவாயூரில் பிஜேபி தொண்டர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகிறார் இந்த கூட்டத்திற்குப் பின்னர் கொச்சி சென்று அங்கிருந்து அவர் தமது மாலத்தீவு மற்றும் இலங்கை பயணத்தை தொடங்குகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஆந்திர மாநிலம் திருப்பதி திருமலையில் உள்ள ஏழுமலையான் ஆலயத்தில் தரிசனம் செய்கிறார் மாலத்தீவு மற்றும் இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு கொழும்பு விமான நிலையத்திலிருந்து நாளை மாலை ரேணிகுண்டா விமான நிலையத்திற்கு அவர் வந்தடைகிறார் பிரதமரின் திருப்பதி வருகைக்கான ஏற்பாடுகளை ஆந்திர மாநில தலைமைச் செயலாளர் திரு எல் வி சுப்பிரமணியன் ஏற்கெனவே ஆய்வு செய்துள்ளார்

இந்த ஆண்டுக்கான நிதி நிலை அறிக்கையை அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தாக்கல் செய்யவுள்ளார்

கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த நடைமுறை வழக்கத்திற்கு இருப்பதாகவும் அனைத்த பொதுமக்களும் இதில் ஜனநாயக முறையில் பங்கேற்க வேண்டும் என்றும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது

பொருளாதார ஆய்வறிக்கை அடுத்த நான்காம் தேதியும் மத்திய பட்ஜெட் ஐந்தாம் தேதியும் தாக்கல் செய்யப்படுகிறது மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு பிரதீப் குமார் சின்ஹாவுக்கு மேலும் மூன்று மாதம் பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது

தற்போது அவருக்கு மூன்றாவது முறையாக பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது

ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு லோட்டே ஷெரிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்தை நடத்தினார் வளர்ச்சி மற்றும் நீர் மின் உற்பத்தி துறையில் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து அவர்கள் விரிவாக ஆலோசனை நடத்தினர் இரண்டு நாள் பயணமாக நேற்று பூட்டான் சென்ற திரு ஜெய்சங்கர் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு டாண்டி டோர்ஜியையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்

வெளியுறவுத்துறை அமைச்சராக திரு ஜெய்சங்கள் பொறுப்பேற்ற பின் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது ஈரானின் புரட்சிப்படையுடன் தொடர்பு இருப்பதாகக் கூறி அந்நாட்டின் பெட்ரோ கெமிக்கல் குழுமத்தின் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது அதிக வெளிநாட்டு கிளைகளையும் அதிக லாபம் ஈட்டும் ஈரான் நிறுவனமாகவும் இந்த நிறுவனம் விளங்குகிறது என்று அமெரிக்க நிதியமைச்சகம் கூறியுள்ளது ஈரான் புரட்சிப்படைப்பிரிவுக்கு நிதியுதவி வழங்கும் நிறுவனங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அவர்கள் மீது தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க நிதியமைச்சர் திரு ல்டீவன் மன்ச்சின் எச்சரித்துள்ளார் உணவு தாளியங்கள் வீணாவதை தடுக்க வேண்டும் என்பது தமது அமைச்சகத்தின் முக்கிய குறிக்கோள் என்று மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ராம் விவாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார் புதுதில்லியில் இந்திய உணவுக்கழகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் உறழப்பு வீணாகக் கூடாது என்பதில் தமது அமைச்சகம் உறுதியாக உள்ளது என்றார்

கோதுமை மற்றும் நெல் கொள்முதலை அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் இதன் மூலம் விவசாயிகள் அரசு நீர்ணயிக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை பெற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

கக்குபா நகரில் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் இந்தியா சார்பில் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சள் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான பிரதிநிதிகள் குழு கலந்து கொள்கின்றது திரு பியூஷ் கோயல் ஜப்பாளில் பல்வேறு நாட்டு அமைச்சர்களை சந்தித்து சள்வதேச வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் குறித்து பேச்சுவாா்த்தை நடத்த உள்ளாா் அசாமில் தடை செய்யப்பட்ட உல்ஃபா தீவிரவாத குழுவைச் சேர்ந்த இருவரை தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கடந்த ஆண்டு தின்ககியா மாவட்டத்தில் நடைபெற்ற கொலை சம்பவம் ஒன்றில் இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இருவரும் குவஹாத்தியில் உள்ள என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர்

அருணாச்சவப்பிரதேச ஷியாங் மாவட்டத்தில் தேடும் பணிகள் நடைபெறும் நிலையில் இதுவரை அந்த விமானம் தொடர்பாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை

டாண்டனில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து அணிகள் மோதுகின்றன இந்தப்போட்டி இந்தியநேரப்படி இன்று மாலை ஆறு மணிக்கு தொடங்குகிறது

நேற்று இவர்கள் இருவருக்கும் இடையேயான அரையிறுதி ஆட்டம் நடைபெற்றபோது மோசமான வானிலை காரணமாக போட்டி பாதியில் தடைப்பட்டது இன்றையப் போட்டியில் வெற்றிபெறுபவர் நாளை நடைபெறும் இறுதி போட்டியில் ரபேல் நடாலுடன் விளையாடுவார்